ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்க்கல் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்தடைந்தார் இன்று நடைபெறும் இந்தியா ஜெர்மன் இடையேயான ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இணைந்து திருமதி ஏஞ்சவா மெர்க்கல் தலைமை தாங்குகிறார் பிரதமர் அலுவலகத்தின் இணையமைச்சர் திரு ஜித்தேந்திர சிங் புதுதில்வி விமான நிலையத்தில் திருமதி ஏஞ்சலா மெர்க்கலை வரவேற்றார் அவருடன் ஜெர்மன் அதிகாரிகளும் புதுதில்லி வந்தடைந்தனர் இந்தியா ஜெர்மன் இடையேயான ஒத்தழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர் இருநாட்டிற்கிடையே சுமார் இருபது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று மாலை திருமதி ஏஞ்சிலா மெர்கலை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு திருமதி ஏஞ்சவா மெர்க்கல் மரியாதை செலுத்துகிறார் நாளை குர்கானில் வாகன உற்பத்தி நிறுவனங்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் பின்னர் அவர் துவாரகாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்தியா ஜெர்மன் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் வழிவகை செய்யும் என புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்தார் பொது மக்களின் தனிநபர் குதந்திரம் பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இது குறித்து விளக்கம் அளித்து வாட்ஸ் அப் நிறுவனம் இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் உதவியுடன் இஸ்ரேல் நிறுவனம் ஒன்று இந்த தகவல் திருட்டை செய்துள்ளதாக கூறியுள்ளது இது குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உத்தரவிட்டுள்ளார் டுவிட்டரில் இதைத்தெரிவித்துள்ள அவர் இந்திய மக்களின் தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கும் எந்த ஒரு செயலின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்திய பொருளாதாரம் ஐந்து லட்சம் கோடி அமெரிக்க டாவர் இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் உழைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த அதிகாரிகள் உழைக்க வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார் அரசு நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் ஒருங்கிணைந்த பயிற்சி குறித்தும் பிரதமர் விளக்கம் அளித்தார் தில்லி தொழில்நுட்பக் கழகத்தின் நள்கொடை திட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் பொருளாதார ரீதியில் வலிமை பெறுவதற்கு இத்தகைய நன்கொடை திட்டங்கள் வழிவகுப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உதவ முன்வரவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சமூக முன்னேற்றத்திற்காக அனைத்து மக்களும் தங்களது வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாகா தீர்மானம் குறித்து பொய்யான பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டாம் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அஸ்ஸாம் மணிப்பூர் மற்றும் அருணாச்சலப்பிரதேசத்தில் வசித்து வரும் நாகா குழுக்கள் உடனாள தீர்மாளம் குறித்து ஊடகங்களில் பல்வேறு பொய் பரப்புரைகள் பரவி வருவதை வெளியுறவத்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விவகாரத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படுவதற்கு முன்பு நாகா குழுக்களுடன் உரிய ஆலோசனை நடத்தப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கேட்கப்படும் என கூறியுள்ளது

ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தஷ்கண்ட் புறப்படுகிறார் அங்கு உஸ்பெகிஸ்தான் மேயர் திரு குர்பானோவ் பக்கோதிர் மற்றம் உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்துகிறார் நாளை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த அமைப்பில் உள்ள நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தேவையற்ற கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் எழுப்ப வேண்டாம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு சாதகமாக இத்தகைய கருத்துக்கள் அமையும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் ஜம்மு காஷ்மீர் மக்களை வளர்ச்சியடைய செய்வதற்காகவே சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதாக அவர் கூறினார் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் தனித்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க அனைத்து இந்தியர்களும் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா ஜப்பான் இடையே கூட்டு ரானுவப் பயிற்சி மிஸோரத்தில் நேற்று நிறைவடைந்தது ஆண்டுதோறும் இருநாட்டின் ரானுவத்தினருக்கிடையே தர்மாகருடியான் என்ற பெயரில் ரானுவப் பயிற்சி நடைபெற்று வருகிறது

நேற்று நடைபெற்ற இறுதிநாள் நிகழ்ச்சியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு கோரோ யியாசோ மற்றும் இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜென்ரல் ராஜீவ் சிரோகி ஆகியோர் பங்கேற்றனர் தீவிரவாத எதிர்ப்பு மலைப்பயிற்சி தொழில்நட்ப பகிர்வு ஆகிய பல்வேற அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கூட்டுப் பயிற்சி நடைபெற்றது பாதுகாப்பு மற்றும் ரானுவ ஒத்துழைப்பில் இருநாட்டு உறவை மேம்படுத்த இந்த பயிற்சி வழிவகுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது லடாக் யூளியன் பிரதேசத்திற்கான புதிய இணையதளத்தை துணைநிலை ஆளுநர் திரு ஆர் கே மாத்தார் நேற்று தொடங்கி வைத்தார் நேற்று தமது பதவியேற்பு விழாவிற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணையதளத்தை அவர் தொடங்கிவைத்தார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தகவல் மையத்தின் இயக்குநர் திரு புஷோக் பல்டான் புதிய இணையதளம் அனைத்து வசதிகளுடன் மூன்று நாட்களில் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மை மற்றும் வேகத்தை அதிகரிக்க இந்த இணையதளம் உதவும் என்று அவர் கூறினார் பொது மக்களுக்கு உதவும் வகையில் லே வில் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுப்பதுடன் இது குறித்த தகவல்களையும் சேகரிக்க வேண்டும் என வடாக் துணைநிலை ஆளுநர் திரு ஆர் கே மாத்தர் உத்தரவிட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் மிக முக்கிய வர்த்தக நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என கவுதி அரேபிய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மஜீத் பின் அப்துல்வா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருநாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு கவுன்சில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதால் வர்த்தகம் மேம்படும் என்று கூறினார் பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் குறிப்பாக கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு முக்கிய வர்த்தக வாய்ப்புள்ள நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் ஒப்பந்தத்தில் புதிதாக இரண்டு நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டமைப்பின் இரண்டாவது கூட்டத்தில் தென்னாப்பிரிக்க நாடுகளான எரிட்டிரியா மற்றும் செயின்ட் கிட்டிஸ் நிவிஸ் ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய புதப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் சூரிய சக்தியின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சர்வதேச அளவில் பருவநிலை மாறுபாடால் எதிர்கொண்டுவரும் சவால்களை களைய இது உதவும் என்று கூறினார் இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை மேம்படுத்த உதவி வருவது குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் நடப்பு தலைவராக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் பொறுப்பு வகித்து வருகிறார்

ஒலிம்பிக் தகுதிக்கான ஹாக்கி போட்டி இன்று புவனேஸ்வரில் தொடங்குகிறது இதில் இந்தியா ஆடவர் பிரிவில் ரஷ்பாவையும் மகளிர் பிரிவில் அமெரிக்காவையும் எதிர்கொள்கிறது இரு பிரிவுகளிலும் இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன இதில் கூடுதல் புள்ளிகள் பெறும் அணி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ள முதலாவது போட்டியில் இந்திய மகளிர் அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு போட்டியில் இந்தியா ரஷ்யாவை எதிர்கொள்கிறது